உள்ளகல்விநிறுவனங்களுக்குதேசியமுக்கியத்துவம் வாய்ந்தஅந்தஸ்து வழங்க மத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

கொலைசெய்யப்பட்டதற்கானஆதாரமில்லையெனசிபிஐஉச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இருக்குமாறும் வெளியுறவுத்துறைஅமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

பிரனாய் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர் இனிவிரிவானசெய்திகள் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ளகுஜராத் ஆயுர்வேதபல்கலைக்கழகத்தில் செயல்பட்டுவரும் முதுநிலை ஆயுர்வேதபல்கலைக்கழகம் ஸ்ரீகுவாப் ஆயுர்வேதமஹாவித்யாவயா ஆயுர்வேதமருந்துகள் விஞ்ஞானக் கழகம் ஆகியவற்றைஒருங்கிணைத்துஅவற்றுக்குதேசியமுக்கியத்துவம் வாய்ந்தகல்விநிறுவனஅந்தஸ்து வழங்க பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானஅமைச்சரவைக் கூட்டத்தில் இன்றுஒப்புதல் வழங்கப்பட்டது

வேளாண்மை கல்விஉள்ளிட்டதுறைகளில் தங்களதுமதிப்புமிக்ககருத்துக்களைபதிவு செய்யுமாறநிதியமைச்சகமும் கேட்டுக் கொண்டுள்ளது மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் சுகாதாரம் கல்வி வங்கித்துறை உள்கட்டமைப்பு எரிசக்தி கிராமப்புற மேம்பாடு தொழில் மற்றும் பொருளாதாரநிபுணர்களுடன் துறையினர் பல்வேறுகட்ட ஆலோசனைகளையும் மேற்கொண்டுவருகிறார் அடுத்தமாதம் முதல்வாரத்தில் மத்தியபொதுபட்ஜெட் தாக்கல் செய்யப்படஉள்ளது குடியுரிமைதிருத்தச்சட்டத்திற்குஎதிராகபல்வேறுஉயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டமனுக்களைஉச்சநீதிமன்றத்திற்குமாறுகோரிமத்தியஅரசுமனுதாக்கல் செய்துள்ளது தலைமைநீதிபதிதிருபாப்டேதலைமையிலானஅமர்வு இந்தமனுவைநாளைமறுநாள் விசாரணைக்குஎடுத்துக்கொள்வதாகதெரிவித்துள்ளது

இதுகுறித்த முழு விவரங்கள் மக்களவை இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பீஹார் மாநிலம் முஸாஃபர்பூர் காப்பகத்தில் குழந்தைகள் கொலைசெய்யப்பட்டதற்கானஎந்தஒருஆதாரமும் இல்லையென்றுசிபிற இன்றுஉச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது

இந்த புலனாய்வுக் குழுவிலிருந்து இரண்டுஅதிகாரிகளைதிரும்பப் பெறுவதற்கும் உச்சநீதிமன்றம் அமைதிஅளித்தது

ஜவஹர்லால் நேருபல்கலைக்கழகதுணைவேந்தர் திருஜெகதீஷ் குமார் இன்று புதுதில்லியில் மத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறையின் உயர்கல்வித் துறைசெயலர் திருஅமித் கரே யைசந்தித்துப் பேசினார் இப்பல்கலைக்கழகவளாகத்தில் நிகழ்ந்தவன்முறைக்குப் பிறகு இந்தசந்திப்பு நிகழ்ந்துள்ளது பல்கலைக்கழகவளாகத்தில் இயல்பு நிலைதிரும்பமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகள் குறித்தஉயர்கல்வித் துறைசெயலரிடம் எடுத்துரைக்கப்பட்டது குளிர்காலசெமஸ்டர் தேர்வு எழுதமாணவர்கள் செய்வதற்குஏதுவாக கமுகமானசூழ்நிலையைஉருவாக்கநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத் துணைவேந்தர் தெரிவித்தார்

பாக்தாதில் உள்ள இந்தியத் தூதரகமும் எர்பிலில் உள்ளதுணைத் தூதரகமும் செயல்பட்டுவருவதாகவும் வெளியுறவுத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

பயணம் இதில் செய்தஅனைவரும் உயிரிழந்துவிட்டதாகஈரானின் அரசுசெய்திநிறுவனம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாகவிமானம் கட்டுப்பாட்டை இழந்துதரையில் விழுந்துநொறுங்கியது

போராட்டங்களால் மாநிலத்தின் மறியல் வெவ்வேறு இடங்களில் சாலைமற்றும் ரயில் போக்குவரத்துபாதிக்கப்பட்டது சில இடங்களில் வேலைநிறுத்தத்திற்குஆதரவு அளித்துவரும் போராட்டக்காரர்களால் வன்முறைச் சம்பவங்களும் நடைபெற்றன

கொல்கத்தாவில் தனியார் பேருந்துகள் குறைந்தஅளவில் இயக்கப்பட்டன மெட்ரோமற்றும் லாஞ்ச் போக்குவரத்துசேவைபாதிக்கப்படவில்லை வடக்கு வங்கப் பகுதியில் தேயிலைத் தோட்டங்களில் வேலைநிறுத்தத்தின் தாக்கம் தென்படவில்லை

போராட்டத்திற்குஆதரவு தெரிவித்த நூற்றுக்கணக்கானவர்களைகாவல்துறையினர் கைதசெய்துள்ளனர் ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அரசுத் துறைகளில் பணிநியமனம் மற்றும் பணியாளர் நடத்தைவிதிமுறைகள் மத்திய அரசின் விதிமுறைகளுக்குஏற்பமாற்றியமைக்கும் பணியைவிரைவுபடுத்தப்படுத்தமாறுஅரசுநிர்வாகத் துறைஅதிகாரிகளைதுணைநிலைஆளுநரின் ஆலோசகர் திரு ஃபரூக் கான் கேட்டுக் கொண்டுள்ளார் யூனியன் பிரதேசமாகமாற்றப்பட்டப்பிறகு கஷ்மீர் மத்தியபணியாளர் ஜம்மு விதிமுறைகளின்படியேபணிநியமனம் மற்றும் பணியாளர்களுக்கானவிதிமுறைகள் மாற்றியமைக்கப்படுகின்றன

எஞ்சியபணிகளையும் விரைந்தமுடிக்குமாறுஅவர் கேட்டுக் கொண்டார்

விளையாட்டுச்செய்தி மலேசியஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவிசிந்து சாய்னாநேவால் சமீர் வர்மாமற்றும் பிரனாய் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றுஆட்டங்களில் பிரனாய் மற்றும் சமீர் வர்மாவும் வெற்றிபெற்றனர்